ஈகைத்திருநாளாம் ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளையும் மாநில அரசு வெளியிட்டுள்ளது இருப்பினும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து பணிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை

சலூன் தமிழகத்தில் இன்றுமுதல் சலூன் கடைகள் மற்றும் அழகு நிலையங்கள் செயல்படுகின்றன

நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் தடையின்றி தொடர்ந்து வழங்கப்படும் என்றார்

விஜயபாஸ்கர் தமிழக அரசு ஊரக வளர்ச்சி துறையின் கீழ் பல்வேறு நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

இத்திட்ட பணிகள் குறித்து அரசு அலுவலர்களுடனான ஆய்வுக்கூட்டத்தில் நேற்றிரவு கலந்துகொண்டு பேசிய அவர் இதன்மூலம் மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் என்றும் இதற்கென சிறப்பு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி குடும்ப அட்டை தாரர்களுக்கு கோதுமை மாவு ரவை உள்ளிட்ட உணவு பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பை மாநில வனத்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள நரிப்பள்ளி அணைக்கட்டில் குடிமராமத்து பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அப்போது பேசிய அவர் இப்பணிகள் முடிவடைந்தால் அணைக்கட்டின் முழு ஆயக்கட்டு பகுதி மற்றும் கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்றார்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் சென்னையிலிருந்து காணொலி மூலம் இன்று நடைபெற்ற கட்சியின் சட்டமன்ற நாடாளுமன்ற மற்றும் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் மேற்கொள்ளப்படும் மது விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் திமுகவினருக்கு எதிராக பொய் வழக்குகள் புனையப்படுவதாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன ரமலான் வாழ்த்து ஈகைத்திருநாளாம் ரம்ஸான் பண்டிகை உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய பெருமக்களால் நாளை கொண்டாடப்படுகிறது

எடப்பாடி

பழனிசாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பாமக நிறுவனத்தலைவர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஒருவருக்கொருவர் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்துகொண்டு நட்பு சகோதரத்துவம் இரக்கம் உதவும் மனப்பான்மையை வலுப்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ரமலான் பெருநாளில் உலகில் அமைதி நிலவட்டும் அன்பு தழைக்கட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் திமுக தலைவர் திரு

க

டிவிட்டரில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்

அவரகி குடியிருப்பு பகுதிகளில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இருவரி அரியலூர் மாவட்டத்தில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள போதிலும் அதன் விதிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி ரத்னா தெரிவித்துள்ளாா் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார்

மேட்டூர் திப்பம்பட்டியில் இத்திட்டத்திற்கான நீரந்து நிலையம் அமைய உள்ள இடத்தில் மாநில பொதுப்பணித்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ராமமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது